நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா வேகமாகப் பரவி வருவதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

இனம் நிறம் நாடு மதம் ஆண் பெண் போன்ற எல்லா வேறுபாடுகளுக்கும் மக்களை ஒருங்கிணைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி இன்று மக்களுக்கு உரையாற்றிய அவர் மனித குலத்தின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் சக்தியாகவே யோகா உருவெடுத்து இருப்பதாகவும் உலகளாவிய சகோதரத்துவமே யோகா வழங்கும் செய்தி என்றும் கூறினார் யோகாசனம் செய்வதன் மூலம் நாம் நம்ழுடைய சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் நோய் நிர்வாகத்திலும் யோகாவிற்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் உடலை வலுப்படுத்துவதுடன் யோகாவினால் மனதின் சமநிலையும் உணர்வுகளின் ஸ்திரதன்மையும் மேம்பட்டு சவால்களை சந்திக்க தேவையான நம்பிக்கை கிடைப்பதாக அவர் கூறினார் கொரோனா பெரும் தொற்று பிரச்சனையால் உலகம் யோகாவின் மகத்துவத்தை புரிந்து கொண்டுள்ளதாகவும் கொரோனா வைரசால் பாதிக்கப் பட்டவர்கள் யோகா மூலம் பயன் பெற தொடங்கி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் கொரோனா தொற்றினால் முக்கியமாக சுவாச மண்டலம் பாதிக்கப் படுவதை அவர் சுட்டிக் காட்டி யோகாவின் ஒரு அங்கமான பிராணாயமத்தால் சுவாச மண்டலம் வலுப்பெறும் என்றார் வீட்டில் அனைவரும் யோகாசனம் செய்தால் வீட்டிற்குள் புதிய சக்தி பாய்வதை உணர முடியும் என்றும் பிரதமர் கூறினார் கொரோனா நிலவரத்தை கருத்தில் கொண்டு இவ்வாண்டு சர்வதேச யோகா தினம் வீட்டிற்குள் யோகா குடும்பத்தினருடன் யோகா என்ற மைய கருத்து அடிப்படையில் கொண்டாடப்பட்டதும் மக்கள் பங்கேற்புடன் கூடிய பொது நிகழ்ச்சிகள் தவிர்க்கப் பட்டதும் குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லடாக் நிலவரங்கள் குறித்து முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் முப்படை தலைவர்களுடன் இன்று உயர்நிலை கூட்டம் நடத்தினார் சீனத் துருப்புகள் அத்துமீறி நடந்து கொண்டால் அதை சமாளிப்பதில் இந்தியப் படையினருக்கு முழு சுதந்திரம் வழங்க பட்டுள்ளதாக இக்கூட்டத்திற்கு பின்னர் தகவல் வெளியாகி உள்ளது சீனா உடனான எல்லையை பாதுகாப்பதில் இனி வேறுபட்ட அணுகுமுறையை கடைபிடிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப் பட்டது நில எல்லையிலும் வான் பரப்பிலும் போர் முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பகுதிகளிலும் சீன துருப்புகளின் செயல்பாடுகள் குறித்து தீவிர உறுதிபடுத்துமாறு கண்காணிப்பை முப்படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டது

இம்மாவட்டங்களில் மளிகை கடைகள் காய்கறி கடைகள் மற்றும் உணவகங்களும் மூடப்பட்டு இருந்தன ஆயினும் அம்மா உணவகங்களில் இலவச உணவு வழங்கப்பட்டது

புதுச்சேரியில் வேகமாக கொரோனா பரவி வருவதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்

இதே வேகம் நீடித்தால் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் நிலைமைகளை சமாளிப்பது மிக கடினமாகும் என்றும் தனிப்பட்ட நபர்கள் நோய்த் தடுப்பு விதிமுறைகளை முறையாக கடைபிடித்து பொறுப்புடன் நடந்து கொண்டால்தான் கொரோனா பரவும் வேகத்தை கட்டுப்படுத்தும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் மக்கள் இடையே இது பற்றிய விழிப்புணர்வை மேம்படுத்துவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்ற முடியும் என்றும் அவர் கூறினார் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி நாடுகளில் இருந்து புதுச்சேரிக்கு வருபவர்கள் தாங்களாகவே அரசிடம் பதிவு செய்து கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அரசின் தலைமைச் செயலர் திரு அஸ்வனி குமார் கூறியுள்ளார் இது அல்லாத மற்றவர்களும் கொரோனா அறிகுறிகள் இருந்தால் அதை மறைக்காமல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது குறித்து திரு

மீண்டும் தலைப்புச் செய்திகள் இனம் நிறம் நாடு மதம் ஆண் பெண் போன்ற எல்லா வேறுபாடுகளுக்கும் மக்களை ஒருங்கிணைப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

புதுச்சேரியில் கொரோனா வேகமாகப் பரவி வருவதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார்